காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தாா் முப்படைகளின் கொடிநாள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

கொடிநாளில் தாராளமாக நிதி வழங்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

நடைபெற்று வருகிறது

இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொள்கின்றனர்

ஒன்பது மாத கால இடைவெளிக்குப் பின் இன்று தொடங்கின இனி விரிவான செய்திகள் உத்திரபிரதேசத்தில் ஆக்ரா மெட்ரோயில் திட்டத்தின் கட்டுமானப் பணிஎகளை பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் ஆக்ராவில் உள்ள மாகாண ஆயுதப்படை திடலில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அளமச்சர் திரு ஹர்தீப்சிய் பூரி உத்திர பிரதேச முதலமைச்சர் திரு போகி ஆதித்யநாத் மற்றும் தலைவர்கள் பலர் பங்கேற்றுள்ளனர்

மேலும் ஆக்ராவுக்கு கற்றுச்சூழலுக்கு உகந்த அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பயணம் செய்யும் விரைவு போக்குவரத்து முறையாகவும் இது இருக்கும்

ஆயூஷ் வர்த்தக மற்றும் தொழில்துறை தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் ஆகியோா் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது ஏற்றுமதியை அதிகரிக்க விலை மற்றும் தர போட்டிகளை சமாளிப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்படுவது என்றும் இந்த கூட்த்தில் முடிவு செய்யப்பட்டது

புதிய வேளாண் சட்டங்கள் அமலாக்கத்தின் காரணமாக தங்களின் வருவாய் அதிகித்துள்ளதாகவும் இடைத்தரகா்களின் பிடியிலிருந்து விடுபட்டிருப்பதாகவும் மத்திய பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களின் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் புதிய வேளாண் சட்டம் தமது உற்பத்திப் பொருட்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்க உதவி இருப்பதாகவும் இதனால் தமக்கு நல்ல விலை கிடைத்திருப்பதாகவும் மத்திய பிரதேச மாநிலம் தேவாஸ் மாவட்டத்தைச் சே்ந்த பதாவா கிராம விவசாயி கமல்படேல் தெரிவித்துள்ளார் தமது விளைபொருளை பொதுமக்களுக்கு நேரடியாக விற்றதன் மூவம் தமக்கு நல்ல விளை கிடைத்திருப்பதாக பஞ்சாப் மாநில அபோகா் மாவட்டத்தைச் சேர்ந்த ஷெரிவாவா கிராமத்தின் விவசாயி சந்தீப் கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீரின் மாவட்ட வளர்ச்சிக் குழும தேர்தலில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பிற்பகல் இரண்டு மணிக்கு நிறைவடையும்

போரின்போது உயிர்நீத்த ராணுவ வீரர்களின் மனைவியர் முன்னாள் ராணுவத்தினர் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் குழந்தைள் ஆகியோரின் நலனுக்காக கொடிநாளில் மக்களிடம் நிதி கோரப்படுகிறது முப்படைகளின் கொடி நாள் நிதியத்திற்கு அனைத்து குடிமக்களும் தாரளமாக நிதி வழங்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்த நிதியத்திற்கு வழங்கப்படும் நிதிக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முப்படைகளின் கொடிநாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயிடு வெளியிட்டுள்ள செய்தியில் கொடிநாள் நிதியத்திற்கு தாமாக முன்வந்து தாராளமாக நிதி வழங்குவதன் மூலம் முப்படைகளின் தியாகிகளுக்கும் காயமடைந்து இயங்க முடியாத நிவையில் உள்ள வீரர்களுக்கம் அவர்களின் குடும்பங்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் ராணுவ வீரர்கள் நமது நாட்டின் பாதுகாவலர்கள் என்றும் குடிமக்களை பாதுகாக்க பல தியாகங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் என்றம் திரு வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ராணுவ வீரர்களின் தேசப்பற்று மற்றும் மன உறுதிக்கு நாம் அனைவரும் தலைவணங்குவோம் அவா்களுக்கு உதவி செய்வோம் என்று திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளாா் முப்படைகளின் கொடிநாள் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்பு அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் இந்திய ராணுவ வீரர்களின் சேவையையும் வல்லமையையும் போற்றுவதாக குறிப்பிட்டார் முன்னாள் ராணுவத்தினா் போரில் படுகாயமடைந்து உடல்நவம் குன்றிய வீரா்கள் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் குடும்பத்தினா் ஆகியோரின் நல்வாழ்வை உறுதி செய்ய கொடிநாளில் நிதி வழங்குவது மக்களின் உயர்வான கடமை என்பதை இந்நாள் நினைவுபடுத்துவதாக அவர் கூறினார் கொடிநாள் நிதிக்கு பொதுமக்கள் தாராளமாக நிதி வழங்கிட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமிழகத்தில் புயல் மற்றும் மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்தியக் குழுவினர் இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொள்கின்றனர் உள்துறை இணைச் செயலர் திரு அகதோஷ் அக்ளி ஹோத்ரி தலைமையிலான இந்தக் குழுவினர் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இந்த குழுவினர் இன்று பார்வையிட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நாளை சென்னை திரும்பும் மத்தியக் குழுவினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் தில்லி திரும்புகின்றனர் இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இப்பணிகளை பார்வையிட்டு உதவிகளை வழங்கி வருகின்றனர் நாகை மாவட்டத்தில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை கற்றி மழை நீர் தேங்கியுள்ளதால் மக்கள் வீடுகளைவிட்டு வெளியே வரமுடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்களுகள் மட்டும் இன்று அனுமதிக்கப்பட்டனர்

கோவிட் மற்றும் ஊரடங்கு காரணமாக கொடைக்கானலில் கடந்த எட்டு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு சவாரிக்கு இன்று முதல் கற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனா் இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து சுற்றுலா மையங்களும் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தலைநகர் தில்லியின் சாகர்பூர் பகுதியில் காவல்துறையின் சிறப்பு பிரிவினருக்கும் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோருக்கும் இடையே இன்று ஏற்பட்ட மோதலுக்குப் பின் ஐந்து போ கைது செய்யப்பட்டனர் இவர்களில் இரண்டு பேர் பஞ்சாப் ஐ சேர்ந்தவர்கள் என்றும் மூன்று பேர் கஷ்மீரை சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஐந்து பேருக்கும் ஹாலிஸ்தான் அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக காவல்துறையினரை மேற்கோள்காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கொல்கத்தா மாநகர பயணிகளின் வசதிக்காக கொல்கத்தா மெட்ரோ ரயில் சேவைகள் இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளன